கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது

தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பது குறித்து பெற்றோர்களின் கருத்துக்களை அறிந்த பின்னரே முடிவெடுக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையள் தெரிவித்துள்ளார்

இஸ்ரேலும் கூட்டாக தயாரித்துள்ளன ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான அதிகாரப்பூர்வ தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது

சுதந்திரதின கொண்டாட்டங்களின் போது மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இந்த கொண்டாட்டங்களில் மக்கள் அதிக அளவில் கூடுவதை தவிர்க்க வேண்டுமென்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்பவர்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடிக்கப்படுதை மாநில அரககள் உறுதி செய்ய வேண்டுமென்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

நோய் தொற்று பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் மருத்துவம்சார் பணியாளர்கள் உள்ளிட்டோரும் நோய் தொற்றிலிருந்து மீண்டவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக அழைக்கப்பட வேண்டுமென்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இந்தியாவுடன் நில வழியாக எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளுடனான கொள்முதலுக்கு மத்திய அரசு கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய செலவினத் துறை தெரிவித்துள்ளது

இதனால் இந்தியாவின் அண்டை நாடுகள் பாதுகாப்பு உட்பட பல்வேறு துறைகளில் வர்த்தக வாய்ப்புகளுக்கான கொள்முதலில் பங்கேற்க கடும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது பொருட்கள் கொள்முதல் மட்டுமல்லாமல் ஆலோசனை வழங்கும் சேவைகள் ஆலோசனை அல்லாத கேவைகள் திட்டங்களை முதலில் தனியார் நிறுவனங்கள் மேற்கொண்டு அவற்றை அரசிடம் ஒப்படைக்கும் திட்டங்கள் உள்ளிட்டவற்றக்கும் இந்த கட்டுப்பாடுகள் பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அண்டை நாடுகளுடன் மேற்கொள்ளும் எந்தவொரு வர்த்தக நடவடிக்கைகளும் அரசியல் ரீதியாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடமும் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களை உள்துறை அமைச்சகத்திடமும் அனுமதி பெறவேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பொதுத்துறை வங்கிகள் நிதி நிறுவனங்கள் தன்னாட்சி அமைப்புகள் மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் அரசு அல்லது அரசின் தனை நிறுவனங்களிடமிருந்து நிதி பெற்று செயல்படுத்தக்கூடிய அரசு தளியார் கூட்டு திட்டங்களுக்கும் இந்தக் கட்டுப்பாடுகள் பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இத்தொடர்பாக மாநில மற்றும் யூனியன் பிரதேச தலைமைச் செயலாளர்களுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளது

அவையும் வரும் டிசம்பர் மாதம் வரை மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது மக்களவை மற்றம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தோதல் தேதி குறித்து விவாதிப்பதற்காக தேர்தல் ஆணையத்தின் முழுகூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுசிறது

இந்த எண்ணிக்கையும் சேர்த்து

இன்று ஈரோடு மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியள்களிடம் அவர் பேசினார்

பள்ளிகளை திறப்பது குறித்து பெற்றோர்களின் கருத்துக்களை அறிந்து பின்னர் முடிவெடுக்கப்படும் என்றும் தற்போது பள்ளிகளை திறப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார்

வலியுடன் கூடிய மரணத்தை புகையிலை ஏற்படுத்தும் என்ற வாசகத்தை அப்பொருட்களின் பாக்கெட்கள்மீது கட்டாயமாக அச்சடித்திருக்க வேண்டும் என்று மத்திய ககாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது சிகரெட் மற்றும் இதர புகையிலைப் பொருட்களை தயாரிப்பவர்கள் உற்பத்தியாளர்கள் விநியோகம் செய்பவர்கள் மற்றும் புகையிலை தொடர்பான வணிகத்தில் நேரடியாக அல்லது மறைமுகமாக ஈடுபடுபவர்கள் மத்திய குகாதார அமைச்சகத்தின் இந்த எச்சரிக்கை அப்பொருட்களின் பாக்கெட்டுகள்மீது அச்சடித்திருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது

ஆய்வகப் பரிசோதனையில் இந்த சாதனம் சிறப்பாக செயல்படுவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் முதன்ம அறிவியல் ஆலோசகர் பேராசிரியர் கே விஜயராகவன் தெரிவித்துள்ளார் இருப்பினும் இந்த சாதனத்தை விரிவான பரிசோதனைக்கு உட்படுத்துவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார்

விஜயராகவன் கூறினார் செயற்கை நுண்ணறிவு உட்பட பல்வேறு நவீன தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து இந்த சாதனம் வடிவடிமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

எல் கிரிக்கெட் போட்டிக்கான அதிகாரப்பூர்வ தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது